கொண்டாடப்படுகிறது புதுதில்லி மற்றும் அஹமதாபாதில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மாநில அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

புதுதில்லியில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடமான ராஜ்காட்டிலும் நாடாளுமன்ற வளாகத்திலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோதி பங்கேற்று மரியாதை செலுத்துகிறார் குஜாத் மாநிலம் அஹமதாபாதில் உள்ள சுபர்மதி ஆசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கும் பிரதமர் தலைமைற்கிறார் ஒருமுறை மட்டும் உபயோகிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை இந்த ஆசிரமத்தில் தவிர்க்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அவர் துவக்கி வைக்கவுள்ளார் காந்தியடிகளின் பிறந்தநாளை ஒட்டி ஹேராம் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டுள்ள குறும்படம் ஒன்றை மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நேற்று வெளியிட்டார் பிஜேபி சார்பில் நாடுமுழுவதும் நடத்தப்படும் காந்தி சங்கல்ப் யாத்திரையை பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடுதழுவிய பாத யாத்திரை நடத்தப்படுகிறது தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மேலும் தலைநகர் தில்லியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சூரிய சக்தி மின்விளக்குகளுடன் திரண்டு தேசப்பிதாவை நினைவுகூரவுள்ளனர் ஹரிஜன் சேவக் சங்கம் சார்பில் நடைபெறும் காந்தியடிகள் பிறந்த தின விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி பங்கேற்கிறார் காந்தியடிகளின் ரயில் பயணங்களின்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சி புனே ரயில் நிலையத்தில் இன்று நடைபெறுகிறது மேலும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி முதல் மகாத்மா காந்தியடிகள் என்ற சிறப்பை பெற்றது வரையிலான அவரது வாழ்க்கை வரவாற்றை நினைவுகூரும் வகையில் முஸாபர்பூரிலிருந்து தில்லிக்கு சுப்த கிரந்தி என்ற சிறப்பு ரயில் ஒன்றும் இன்று இயக்கப்படுகிறது வெளிநாடுகளில் உள்ள இந்திய துதரகங்கள் சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காந்தியடிகளின் நற்பண்புகளை போற்றும் வகையில் அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலை ஒன்றை பாலஸ்தீன அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் காந்தியடிகளின் பிறந்த தினத்தை ஒட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணல் காந்தியடிகளின் சிலைக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பள்ளீர்செல்வம மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தவுள்ளனர்

கள்ளச்சாராய ஒழிப்புப் பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஐந்து பேருக்கு காந்தியடிகள் காவல் விருது வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த விருது வரும் குடியரசுத் தினத்தன்று வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ராபி பருவத்தில் தமிழ்நாட்டிற்குத் தேவையான ஆறு லட்சும் மெட்ரிக் டன் யூரியா உரத்தை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது கடந்த மாதம் புதுதில்லியில் நடைபெற்ற ராபி பருவ இடுபொருட்கள் மாநாட்டின்போது இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழக அரசின் உழவள் கைபேசி செயலி மூலம் விவசாயிகள் உர இருப்பு நிலவரத்தை அறிந்து கொன்டு அருகில் உள்ள உர விற்பனை நிலையங்களுக்கு ஆதார் ஆட்டையை எடுத்துச் சென்று தேவையான உரத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கோதாவரி காவிரி நதிகள் இணைப்புத் திட்டம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான திட்டத்தை மத்திய அரசு வகுத்து வருவதாகவும் பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிணைந்து இதனை நிறைவேற்றவிருப்பதாகவும் கூறினார் இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது தமிழகத்தின் பாசனப் பரப்பு விரிவடையும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் புதிய கருத்துக்கள் மற்றும் புதிய திட்டங்களை கவாலாக ஏற்று செயல்படுத்த வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உதவிச் செயலாளர்களாக பணியில் சேர்ந்துள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளிடையே பேசிய அவர் பல்வேறு தரப்பிலிருந்தும் வெளியாகும் கருத்துக்களை சேகரித்து அவற்றை பகுப்பாய்வு செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் புதிய அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு அம்சங்களையும் கற்றுக் கொள்வதுடன் ஆர்வமுடையவர்களாக திகழ வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் குடிமைப்பணி அதிகாரிகள் கடமையுணர்வுடன் செயல்படுவதன் மூலமே நடுநிலைமையை ஏற்படுத்த முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச்சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் நிறைவேற்றப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற பேரணி ஒன்றில் பேசிய அவர் இந்து சீக்கிய கிறிஸ்தவ ஜைன மற்றும் புத்த மதங்களைச் சேர்ந்த அகதிகள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை வழங்க இந்த திருத்தச் சட்டத்தில் வகை செய்யப்படும் என்றார் குடியரிமை பிரச்சினையில் யாரும் அச்சமடையத் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பாதுகாப்பு கருதி சுட்டவிரோதமாக ஊடுருவியவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார்

சேவூர் ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார் திருச்செந்தூரில் நடைபெறவுள்ள கந்தகஷ்டி விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

செங்கோட்டையன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தளியார் கல்லூரி சார்பில் நடைபெற்ற பல்கலைக் கழகங்களுக்கு இடையிலான மகளிர் கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இந்தியாவில் நான்கு நாள் பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார் மாலத்தீவு பாதுகாப்புப் படைகளின் திறன் மற்றும் ஆயத்த நிலையை மேம்படுத்த இந்திய ராணுவப் படைகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா சாஹித் கூறியுள்ளார்

சர்வதேச நிதியமான ஐஎம்எஃப் ன் இந்தியாவிற்கான செயல் இயக்குநராக பிரபல பொருளாதார நிபுணர் திரு

அந்தமானில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் செந்தில்குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் வலையாம்பட்டு கிராமத்தில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டகு ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளாமலேயே இசைவு ஆணையை புதப்பிக்கும் முறையை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்குப் பருவமழையை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாவட்டத்திற்கான தலைமை கண்கானிப்பு அலுவலரான நெடுஞ்சாலைத் துறை முதன்மைச் செயலாளர் திரு

பிரபாகர் தலைமையில் நடைபெற்றது

இரு அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதிப்போட்டி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஐசிசி உலக சாம்பியன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விசாகபட்டிணத்தில் இன்று நடைபெறுகிறது